நீர் நிர்வாகம் பற்றிய தரவரிசைப் பட்டியலில் புதுச்சேரி பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கான காரணங்களை அரசு ஆராய வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறி உள்ளார்

அமெரிக்கா அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் இதில் கலந்து கொள்கிறார்

ஐ நா தலைமைச் செயலர் தென்னாப்பிரிக்க அதிபர் சிங்கப்பூர் நியுசிலாந்து பங்களாதேஷ் மற்றும் ஜமைக்கா பிரதமர்களும் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர்

அமெரிக்காவின் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை இயக்கத்தை அமல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடியை இப்பயணத்தின் போது கௌரவிக்க இருக்கிறது பிரதமரின் அமெரிக்கா பயணத்தில் இந்தோ அமெரிக்க வர்த்தக உறவுகளை இன்னும் விரிவாக்க முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது

மோடி சிலை பிரதமர் திரு நரேந்திரமோடி தற்போது இந்தியா வந்துள்ள மங்கோலியா அதிபர் திரு கால்ட்மாக்யின் பாட்டுல்கா உடன் இணைந்து மங்கோலியத் தலைநகர் உலன் பாட்டோரில் காண்டான் பவுத்த மடாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள புத்தர் சிலையை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

குடியரசு தலைவர் மாளிகையில் இன்று மாலை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்திப்பதைத் தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகின்றன

இது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் உலகெங்கிலும் இருந்து தனியார் முதலீடுகளை இந்தியாவிற்கு ஈர்க்க இதனால் ஏதுவாகும் என்றும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் துறையினரின் போட்டித் திறமையை மேம்படுத்தி அதிகவேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறி உள்ளார்

பியூஷ்கோயல் இந்தியாவில் கார்ப்பரேட் வரி விகிதங்கள் தற்போது அமெரிக்கா தெற்காசிய நாடுகளுக்கு இணையான மற்றும் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் கூறி உள்ளார் இதனால் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இந்தியாவின் போட்டித் திறன் அதிகரிப்பதுடன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மிச்சமாகும் வரிப் பணம் முதலீடுகளாக மாறி பொருளாதாரம் ஊக்கம் பெறும் என்று அவர் இன்று மும்பையில் இந்தோ அமெரிக்க வர்த்தக சபையின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா டுவிட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் கார்ப்பரேட் வரி விகிதங்களை குறைப்பது பற்றிய நீண்டகால கோரிக்கை தற்போது நிஜமாகி இருப்பதாகவும் இதனால் இந்திய சந்தை ஊக்கமளிப்பதாக மாறும் என்றும் கூறி உள்ளார் இந்தியாவை முக்கிய உற்பத்தி கேந்திரமாக மாற்ற அரசு உறுதிப் பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜ்நாத் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் சதீஷ்ரெட்டி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான ஆயுதங்களைத் உற்பத்தி செய்ய வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதுதொடர்பான தரக் கட்டுப்பாட்டு பணிகைளை டிஆர்டிஓ மேறகொண்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படும் நச்சுப் பொருட்களை கண்டறிந்து செயலிழக்கச் செய்வதற்கான தொழில்நுட்பம் ஒன்றை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பினர் உருவாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் குறைந்த மக்கள் தொகை நல்ல மழை அளவு விரிவான நீர் விநியோக கட்டமைப்பு அதிகமான சாகுபடி பரப்பு போன்ற சாதகமான பல அம்சங்களைக் கொண்டுள்ள புதுவைக்கு தரவரிசைப் பட்டியலில் முன்னணி இடம் கிடைத்திருக்க வேண்டும் என்றார் அப்படி கிடைக்காமல் போனதற்கு சரியான புள்ளி விவரங்கள் இல்லாததும் நீர் வளத்தை திறம்பட்ட முறையில் பயன்படுத்த தவறுவதுமே காரணங்களாக இருக்கலாம் என்பதால் இவ்விரு பிரச்சனைகளையும் சரி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் அன்பழகன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷாவின் இந்தி திணிப்பு கருத்துக்கு எதிராக போராட்டம் அறிவித்த திமுக பின்னர் தமிழக ஆளுநரின் வாக்குறுதிகளைத் தொடர்ந்து போராட்ட அறிவிப்பை விலக்கிக் கொண்டது மக்களை ஏமாற்றும் வகையிலான இரட்டை வேடம் என்று புதுச்சேரி சட்டமன்ற அஇஅதிமுக குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் தமிழக அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி விமர்சித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு அஇஅதிமுக வின் அடிமட்ட தொண்டர்கள் கூட அஞ்சமாட்டார்கள் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

இதன்பின்னரும் ஊழியர்கள் வேலைக்கு திரும்ப தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறி உள்ளார் ஜெயமூர்த்தி புதுவையில் பாகூர் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயமூர்த்தி என்பவர் பின்னர் சிறைச்சாலையில் இறந்து போனது பற்றிய வழக்கில் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரான சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் சிறப்பு நீதிபதி சுதா அன்புமணி உத்தரவின் பேரில் சிறையில் திருமதி அடைக்கப்பட்டார் கொலை வழக்காக மாற்றி விசாரிக்கப்படும் இந்த வழக்கில் பாஸ்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களின் ஜாமீன் மனுக்கள் விசாரணையில் உள்ளன கைது பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் கிற்கும் இடையிலான சந்திப்பு அடுத்த மாதம் மகாபலிபுரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மகாபலிபுரத்தில் போலீசார் வீடுவீடாகச் சென்று நடத்திய சோதனையில் விசா காலம் முடிந்த பின்னரும் மீனவர் ஒருவர் வீட்டில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கி இருந்து நைஜீரிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

தெற்கு மற்றும் உள் தமிழக்கத்தில் ஒருசில இடங்களில் மிதமான மழையும் திருவள்ளுர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை நாகை திருவாருர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இனி நாளை நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் உஸ்பெக்கிஸ்தான் வீரருடன் அவர் மோதுவார்

சந்திப்பு அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பி உள்ள கர்நாடகத்தின் மணிப்பால் சாரதா பள்ளி மாணவர்கள் இன்று புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடுவை சந்தித்து பாராட்டு பெற்றனர் மாணவர்கள் இந்தியாவிலும் விரிவாக பயணம் செய்து நாட்டின் கலாச்சார மரபுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் கூறினார் அனைவரும் இயன்ற வரை அதிக மொழிகளை பயில வேண்டும் என்றும் எந்த ஒரு மொழியையும் மற்றவர்கள் மீது திணிப்பதோ வெறுப்பதோ கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்